நாடாளுமன்றத்தின் இரண்டாம்கட்டபட்ஜெட் கூட்டத் தொடர் இன்றுதொடங்குகிறது சர்வதேசமகளிர் தினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

சட்டப்பேரவைதேர்தலுக்குப் பின் தமிழகத்தில் ஆட்சிமாற்றம் ஏற்படும் என்றுதிமுகநம்பிக்கைதெரிவித்துள்ளது

இந்தியா

நாடாளுமன்றத்தின் இரண்டாம் கட்டபட்ஜெட் கூட்டத் தொடர் இன்றுதொடங்குகிறது

இந்தகூட்டத் தொடரில் எந்தவொருபிரச்சினைக் குறித்தும் விவாதிக்கதயாராகஉள்ளதாகமத்தியஅரசுகூறியுள்ளது வேளாண் சட்டங்கள் பெட்ரோல் டீசல் விலையர்வு உள்ளிட்டபல்வேறுபிரச்சினைகளைஎழுப்பஎதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன மத்தியஅரசின் மலிவு விலைமருந்தகங்கள் மூலம் மாதந்தோறும் ஒருகோடிக்கும் மேற்பட்டோர் பயன்டந்துவருவதாகசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் ஏழைமக்களுக்கு இந்தமருந்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாகஉள்ளதுஎன்றுதெரிவித்தார் இந்தமருந்தகங்கள் மூலம் இளைஞர்களுக்குவேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் சர்வதேசமகளிர் தினம் இன்றுகொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் அனைத்துதுறைகளிலும் மகளிர் முத்திரைபதித்துவருவதாகதெரிவித்துள்ளார் தமிழகஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் மற்றும் பல்வேறுஅரசியல் கட்சிகளின் தலைவர்களும் மகளிர் தினத்தையொட்டிவாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளனர் இந்நாளில் வெளிச்சத்திற்குவராதசாதனைப் பெண்கள் பற்றியஒருபார்வை இதில் இடம்பெறுகிறார் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரானமீனாட்சி

பெண்கள் சிலம்பம் கற்பதால் உடல் உறுதியும் மனஉறுதியும் என்படும் என்றுஅவர்கள் தெரிவித்தனர்

க ஸ்டாலின் கூறியுள்ளார்

இதனைகட்சித் தொண்டர்கள் மக்களிடையேகொண்டுசெல்லவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திமுகஆட்சிப் பொறுப்பேற்றால் இந்தஉறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார்

ராஜாநம்பிக்கைதெரிவித்துள்ளார் நேற்றுஈரோட்டில் நடைபெற்றகட்சிநிகழ்ச்சிஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் மக்கள் நலனுக்குஎதிரானதுஎன்றும் திரு ராஜாகுற்றம் சாட்டினார்

நேற்றுசென்னயில் நடைபெற்றபொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமைஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வேட்பாளர்களைஅறிமுகப்படுத்தினார்

திருவொற்றியூர் தொகுதியில் திரு சீமான் போட்டியிடுகிறார்

குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கேலூரில் உள்ளதிருவள்ளுவர் பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் நாளைமறுநாள் உரையாற்றுகிறார் கரூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்களைவாக்குச்சாவடிகளுக்குகுலுக்கல் முறையில் ஒதுக்கீடுசெய்யும் முறை அரசியல் கட்சிபிரதிநிதிகளின் முன்னிலையில் நேற்றுநடைபெற்றது

தென் தமிழகத்தின் கடலோரமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் இன்றுமழைக்குவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

இங்கிலாந்து இந்தியா இடையேயான இரண்டாவதுமற்றும் இறுதிஹாக்கிப் போட்டி இன்றுநடைபெறுகிறது